மேம்பாட்டுத்துறைஅமைச்சர்திரு

ஒட்டுமொத்த ராஜ்ஜிய ஒத்துழைப்பாக உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன இரு நாடுகளும் இன்று வெளியிட்டுள்ள ஒட்டுமொத்த ராஜ்ய ஒத்துழைப்பு குறித்த கூட்டறிக்கையில் இரு தரப்பிலும் ஒருமித்த கருத்தை எட்டுதல் இரு நாடுகளின் நலன்களின் அடிப்படையில் செயல்படுதல் ஜனநாயக மாண்புகளையும் சட்டங்களையும் பகிர்ந்து கொள்ளுதல் நம்பிக்கை உள்ளிட்ட விஷயங்கள் முக்கிய இடம் பெற்றுள்ளன

மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்துவது

அனைத்து துறைகளிலும் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் மேறகொள்ளப் பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவிததார்

ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய மாணவர்கள் நலனை பாதுகாத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார் இந்த மாநாட்டில் பேசிய ஆஸ்திரரேலிய பிரதமா் உலக சுகாதார அமைப்பின் நிா்வாக வாரியத்தில் இந்தியா தலைமையேற்றிருப்பதற்கு பாராட்டு தெரிவித்தாா்

தமிழ்மொழியினை மேலும் வலுப்படுத்தும் அக்கறையுடன் மத்திய அரசு பணியாற்றி வருவதாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார் செம்மொழி தமிழாராய்ச்சி மையத்தின் இயக்குநராக பேராசிரியர் சந்திரசேகர் நியமிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்து நடிகர் ரஜினிகாந்த் எழுதிய கடிதத்திற்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இக்கருத்தை சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார் தமிழிலேயே இக்கருத்தை பதிவு செய்துள்ள அமைச்சா் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நாட்டின் அனைத்து மொழிகளின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறியுள்ளார்

இந்த சிகிச்சைக்கான தொகுப்பு கட்டணங்களும் வெளியிடப்பட்டுள்ளன இந்த காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனைகளுக்கு அரசு வழங்க வேண்டிய கட்டணங்கள் குறித்து அமைக்கப்பட்ட குழு அளித்த பரிந்துரையை ஏற்று இந்த கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன்படி அறிகுறி இல்லாதவா்கள் மற்றும் லேசான அறிகுறி உள்ளவா்களுக்கான கட்டணம் நாள் ஒன்றுக்கு ஐயாயிரம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது

காப்பீட்டுத் திட்டத்தின் பயனாளிகள் மருத்துவமனைகளுக்கு எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்திற்கு அதிகமாக வகுல் செய்யும் மருத்துவமனைகளுக்கு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் போன்ற நிபந்தனைகளையும் மாநில அரசு விதித்துள்ளது

சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் போதிய அளவு படுககை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் முகக்கவசம் அணிவது கைகளை அடிக்கடி கழுவுவது போன்றவற்றை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் திரு ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார்

இந்தியாவுக்கு மருத்துவ சிகிச்சை தொடர்பாக வருகை தரும் வெளிநாட்டு வர்த்தகர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பொறியாளர்களை அனுமதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இவர்களுக்கான விசா மற்றும் பயண கட்டுப்பாடுகளை தளர்த்த அரசு பரிசீலித்து வருகிறது இவர்கள் இந்தியாவில் பணிபுரிய புதிதாக வர்த்தக விசா மற்றும் வேலைவாய்ப்பு விசா பெற தங்களது நாடுகளில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்தை நாடலாம் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது ஏற்கனவே இந்தியாவில் அவர்கள் பலமுறை வந்து செல்ல வழங்கப்பட்டுள்ள விசாவை வாத்தகத்திற்கான விசாவாக மாற்றி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அரசு கூறியுள்ளது ஊரடங்கு காலத்தில் ஊழியர்களுக்கு நிறுவனங்கள் முழு ஊதியம் வழங்க வேண்டும் என்ற அரசாணையை திரும்பப் பெற்றுக் கொண்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது